உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

என்று வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார்

ருபாய்க்கு உயர்த்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சிறுகுறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார்

ஒதுக்கப்பட்டுள்ளன

வி சிந்து இன்று ஸ்பெயினின் கரோலினா மரினை எதிர்கொள்கிறார்

ஜன் ஔஷதி எனப்படும் மக்கள் மருந்தக தினத்தை முன்னிட்டு பயனாளிகளுடன் பிரதமர் இன்று காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார்

இந்த மருந்தகங்கள் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த மக்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் கூறினார்

குறைந்தசெலவில் உயர்தர சிகிச்சைகளை மக்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து எடுத்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் புதிய வேளாண் சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு தயாராக உள்ளது என்று வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் மீண்டும் தெரிவித்துள்ளார்

இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகள் விவசாயிகளின் நலனை பாதிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் வேளாண்துறையில் முதலீடுகளை ஊக்குவிக்கவும் விவசாயிகளுக்கு அதிக வழங்கவுமே புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டதாக திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்தார் அடுக்க ஐந்து ஆண்டுகளில் கிராம தொழில்துறையின் வருவாயை ஐந்து வட்சம் கோடி ருபாய்க்கு உயர்த்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சிறுகுறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்தகொண்டு பேசிய அவர்

பொருளாதார வளர்ச்சியில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த தொழில்துறையில் மட்டும் புதிதாக ஐந்து கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்க திட்டமிட்டு அரசு செயல்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள சிங்கோகர் கோட்டையின் சீரமைப்பு பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டினார் ஜபல்பூரிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கோட்டை பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டது சேதமடைந்தநிலையில் உள்ள இந்த கோட்டையை சீரமைக்க இருபத்தி ஆறு கோடி ருபாய் ஒதுக்கீடு செய்ய்ப்பட்டுள்ளது சர்வதேச மகளிர் தினம் நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு மகளிரால் இயக்கப்படும் கப்பலில் மத்திய கப்பல்துறை அமைச்சர் திரு மான்கக் மாண்டவியா காணொலி மூலம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மும்பை ஜவஹர்லால் நேரு துறைமுகத்திலிருந்து எம் டி சுவர்ண கிருஷ்ணா என்ற கப்பல் முற்றிலும் பெண்களால் இயக்கப்படுகிறது உலக வரலாற்றிலேயே முழுவதுமாக மகளிரால் இயக்கப்படும் கப்பல் இதுவே என்று கப்பல்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்க சுட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு கொல்கத்தாவில் நடைபெறும் பிஜேபி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு நரேந்திரமோடி இன்று உரையாற்றுகிறார்

நந்திகிராம் தொகுதியில் முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியை எதிர்த்து பிஜேபி சார்பில் திரு சுவேந்து அதிகாரி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியும் மேற்கு வங்க தேர்தலை முன்ளிட்டு

நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது கட்ட அமர்வு நாளை தொடங்குகிறது

இரு அவைகளையும் சேர்ந்த உறுப்பினர்கள் இதில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணிவரை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த தடுப்பூசி மையங்களில் தடுப்பூசி போடப்படும்

திமுக தலைவர் திரு முகஸ்டாலினும் காங்கிரஸ் கட்சியின் மாநிலத் தலைவர் திரு கே எஸ் அழகிரியும் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் இதுகுறித்து முடிவு சுப்யப்பட்டுள்ளதாக திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படுவதாக திமுக கூறியுள்ளது இதற்கான ஒப்பந்தம் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாவயத்தில் இன்று கையெழுத்தானதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு அமித் ஷா இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் இன்று காலை திருவனந்தபுரத்திலிருந்து கசிந்திரம் வந்த அவர் தானுமாலைய சுவாமி ஆலயத்தில் வழிபாடு நடத்தினார் அதைத்தொடர்ந்து கசீந்தரம் பகுதியில் வீடு வீடாக சென்று அவர் வாக்கு சேகரித்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள பிஜேபி பிரச்சார கூட்டங்களிலும் அவர் பங்கேற்கிறார்

புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நடைபெறவுள்ள சுட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மாவட்டத்தில் அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் மற்றும் பிரச்சார பொதுக்கூட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன

அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே நடைபெறவேண்டும் என்றும் அதற்கு உரிய முன் அனுமதி பெறவேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மே நான்காம் தேதிவரை இந்த கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும் என்று புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது

ஜம்மு காஷ்மீரில் இன்று மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது அந்த யூளியள் பிரதேசத்தின் தோடா மாவட்டத்தில் இன்று அதிகாலை நான்கு மணிக்கு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் ரிக்டர் அளவுகோலில் இது இரண்டு புள்ளி ஒன்பதாக பதிவானது என்றும் புவியியல் ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்தோனேஷியாவின் கிழக்குப் பகுதியில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோலில் இது ஐந்து புள்ளி எட்டாக பதிவானது என்று அந்நாட்டு புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஸ்விஸ் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார்

ஆடவர் அரையிறுதியில் ஸ்ரீகாந்த் வெற்றி வாய்ப்பை இழந்தார்